நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

தேசிய குழந்தைகள் விருதை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

ஆணையம் மீண்டும் நிராகரித்துள்ளது

ஏழு புள்ளி ஏழு சதவீத அளவிற்கு வளர்ச்சி அடையும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளது

காலிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாட்டை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பின்னர் அவர் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜெகந்நாத்துடன் பேச்சு நடத்துகிறார் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இந்தியா வம்சாவழியினரின் பங்கு என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது இம்மாநாட்டின் தலைமை விருந்தினராக மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜெகநாததும் சிறப்பு விருந்தினராக நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஹிமாள்ஷு குவாட்டியும் பங்கேற்கின்றனர் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கன்வால்ஜித் சிங் பக்ஷி கவுரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார்

இம்மாநாட்டிற்குப்பின் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவை காண்பதற்காக நாளை மறுநாள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர்

இந்திய அரசுடன் தொடர்பு கொள்ளும் வகையில் இரண்டாண்டுகளுக்கு ஒருமுறை வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய குழந்தைகளுக்கான விருதை குடியரகத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் இரண்டு பிரிவுகளில் விருது வழங்கப்படுகிறது

இந்த விருதுடன் தலா ஒரு வட்சம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில் புத்தகம் வாங்குவதற்கான கூப்பன்களும் வழங்கப்படவுள்ளது

இவ்விருது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் அளிக்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நாடு முழுவதும் இருந்து அளிக்கப்பட்ட நினைவு பரிசுப் பொருட்களை ஏலம் விடுவதற்கு தில்லியில் உள்ள தேசிய நவீன கலைப் பொருட்கள் அருங்காட்சியகம் ஏற்பாடு செய்துள்ளது இதில் இருந்து கிடைக்கும் தொகை தூய்மை கங்கை திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும்

ஒவியங்கள் சிற்பங்கள் சால்வைகள் உடைகள் பழம்பெரும் இசை கருவிகள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மீது வழக்கு தொடர அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசிடம் சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது

ஐ என் எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் பத்து வட்சம் ரூபாய் முறைகேடாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு ஏற்கெனவே கைது செய்யப்பட்டார் ஐ என் எக்ஸ் மீடியா நிறுவனத்தின் இயக்குநர்கள் இந்திராணி முகர்ஜி பீட்டர் முகர்ஜி உள்ளிட்டோர் மீதும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்திய எஃகு கண்காட்சி மற்றும் மாநாடு இன்று மும்பையில் தொடங்குகிறது மத்திய எஃகுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது எஃகு துறையில் எதிர்கால வளர்ச்சிக்கான வழிவகைகள் குறித்து அழிந்து கொள்ளும் வகையில் இம்மாநாடு நடைபெறுகிறது

உலக அளவில் போற்றி வணங்கப்படும் தலைசிறந்த நாவாக திருக்குறள் திகழ்கிறது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மாணவர்களால் பதிவு செய்யப்பட்ட ஆராய்ச்சிக் கட்டுரைகள் அனைத்தையும் ஒரே தளத்தில் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார்

தஞ்சை தமிழ் பல்கலைகழக நூலகத்தில் உள்ள அரிய நூல்களை மின்னாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க வேண்டுமென மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்ற வாதத்தை தேர்தல் ஆணையம் மீண்டும் நிராகரித்துள்ளது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்ற செயல் முறை லண்டனில் நடைபெற்ற நிகழ்வுக்குப்பின் தேர்தல் ஆணையம் இவ்வாறு கூறியுள்ளது கடும் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் லண்டனில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மூத்த தலைவர் திரு கபில் சிபலை ஊங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அனுப்பி வைத்ததாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு முக்தார் அபாஸ் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் திரு கபில் சிபல் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் கட்சிக்கும் தொடர்பு எதுவும் இல்லை என்று காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்துள்ளது

வாஷிங்டனில் வெளியிடப்பட்ட சர்வதேச பொருளாதார இதுகுறித்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா விளங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

எனவே கோதாவரி கிரஷ்ணா பெண்ணை காவிரி ஆகிய நான்கு நதிகளையும் இணைக்கும் வகையில் விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நிதின் கட்கரி இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு உலக வங்கி அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் என்றார் இந்தத் திட்டம் செயல்படுத்தப்படும்போது தமிழகத்தின் தென்கோடி வரை தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதையொட்டி அங்குள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் சார்பில் மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்னாரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர்திரு நரேந்திரமோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஹிடால்கோவில் சட்டவிரோதமாக எரிவாயு எடுக்க குழாயை முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்தது இதற்கிடையே

நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது கற்றில் இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அஸர்பைஜானின் ஷாக்ரியாரை வென்றார்

ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செரினா வில்லியம்ஸ் கரோலினா பிலிஸ்கோவா நவோமி ஒசாகா எலினா ஸ்விட்டோலினா காலிறுதி ஆட்டத்திற்கு ஆகியோர் முன்னேறியுள்ளனர்